மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திமோடி கூறியுள்ளார்

சுகாதார அமைப்பு இன்று வெளியிட உள்ளது

மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கலந்துகொண்டு உரையாற்றுகிறார்

மோதலில் ஐந்து நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் இனி விரிவான செய்திகள் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் பிஜேபி ஆர்வம் கொண்டுள்ளதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திமோடி கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இன்று முற்பகல் கேரள மாநிலம் பாலக்காட்டில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றினார் நாட்டின் இளைஞர்கள் பிஜேபி மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் பிஜேபி மத நல்லிணக்கத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்தார் கேரளாவில் இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாநில அரசியல் பல மாற்றங்களை சந்தித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார் ஐக்கிய ஐனநாயக முன்னணி மற்றும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி இடையேயான ரகசிய உடன்பாட்டை கேரள மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் இந்த இரண்டு கூட்டணிகளையும் வரும் தேர்தலில் மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தமிழகத்தில் சுட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆகரித்து பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று பிற்பகல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் பின்னர் இன்று மாலை கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் திரு மோடி புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் தாராபுரத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிஜேபி வேட்பாளர்கள் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் உரையாற்ற உள்ளார் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர் செல்வம் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் திமுக தலைவர் திரு முக ஸ்டாவின் கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களிலும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கோவில்பட்டியிலும் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக பெண்ணாகரம் தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு கே எஸ் அழகிரி விருத்தாசலத்திலும் தமாகா கட்சித் தலைவர் திரு ஜி கே வாசன் தாராபுரம் அரியலூர் திருவையாறு பகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு டி ராஜா தளி தொகுதியிலும் வாக்கு சேகரிக்க உள்ளனர் இதைத்தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல்திருமாவளவன் பூம்புகார் மயிலாடுதுறை கடலூர் நெல்லிக்குப்பம் பகுதிகளிலும் அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் மக்கள் நீதிமய்யத்தின் தலைவர் திரு கமலஹாசன் கோவை தெற்கு மற்றும் மதுரை தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர் தாஜிகிஸ்தான் துஷான்பேயில் இன்று துவங்கும் ஒன்பதாவது வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் கலந்தகொண்டு உரையாற்றுகிறார் மூன்று நாள் பயணமாக நேற்று துஷான்பே சென்ற ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் அதிபர் திரு அஷ்ரஃப் களியுடன் இந்திய ஆப்கானிஸ்தான் உறவு பற்றியும் மேற்கொண்டு வரும் அமைதி நடவடிக்கைகள் பற்றியும் ஆவோசனை நடத்தினார் ஆப்கானிஸ்தான் வளர்ச்சிக்காக இந்தியா தொழில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத் துறைகளில் கவனம் செலுத்தி வருவதோடு ஆப்கானிஸ்தானின் உள்நாட்டு போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது இந்தியாவின் பல நகரங்களிலிருந்து ஆப்காளிஸ்தானுக்கு சரக்கு விமான போக்குவரத்துத் தடத்தை ஏற்படுத்தவும் ஈரானில் உள்ள சபஹார் துறைமுகத்தை மேம்படுத்துவது குறித்தும் ஆப்கான் அதிபருடன் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார் முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜாவத் ஜரீஃப்புடன் இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்

தஜ்கிஸ்தான் அதிபர் திரு எமோமாலி ரஹ்மான் மற்றும் அந்நாட்டு அமைச்சர்களுடனும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தவுள்ளார்

நக்சலைட்டுகளுக்கு எதிரான இந்த தேடுதல் வேட்டையை கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மணீஷ் கல்வாளியா மேற்கொண்டதாக காவல்துறை டி ஐ ஜி திரு சந்தீப் பாட்டீல் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அங்கிட் கோயல் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்

கொல்லப்பட்டவர்களில் கஜாதா மற்றும் அஸ்மிதா என்ற இரண்டு பெண் நக்சலைட்டுகளும் உள்ளனர் இவர்கள் மீதும் பல்வேறு வழக்குகள் பதிவாகியுள்ளது இறந்த நக்கலைட்டுகளின் உடல்கள் கட்சிரோலி காவல்நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் நக்சலைட்டு இயக்கத்திற்கு பேரிழப்பாக கருதப்படுகிறது தண்டகாரன்யா சிறப்பு நக்சலைட்டு குழு உறுப்பினர் ஒருவர் கொல்லப்படுவது இதவே முதன்முறையாகும்

இந்த நோய்த்தொற்று பரவியது குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் இந்த அறிக்கை பதிலளிக்க கூடியதாக இருக்கும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார்

தற்போது வரும் செய்திகள்படி இந்த நோய்த்தொற்று வெளவால்களிலிருந்து விலங்குகளுக்கும் விலங்குகளிலிருந்து வூஹாள் சந்தைப் பகுதியில் விற்கப்பட்ட உணவுப் பொருள்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது ராஜஸ்தான் உதயதினத்தை முன்னிட்டு அம்மாநில மக்களுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டின் கவாச்சாரத்திற்கும் கட்டிடக் கலைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் ராஜஸ்தான் மாநிலம் நாட்டின் வளர்ச்சியில் சிறந்த பங்கு வகிப்பதாக தலைவர்கள் தங்களுடைய வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளனர் பிஜேபி தலைமையிலாள மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்பனை செய்து தனியார் மயமாக்குவதால் அடுத்த தலைமுறை வேலை இழந்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார்

தில்லியில் கடும் வெப்பநிலை நிலவி வருகிறது இதனால் இயல்புநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தலைநகரில் நிலவும் அதிகபட்ச வெப்பநிலை இதுவாகும்